எடப்பாடி கே

மருத்துவபடிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவு தோ்வு இன்னும் சற்றுநேரத்தில் தொடங்குகிறது

எடப்பாடி கே பழனிச்சாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் சேலம் விமானநிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் உள்ளாட்சி தேர்தலை தேர்தல் ஆணையம்தான் நடத்துவதாகவும் இதில் மாநில அரசின் தலையீடு இல்லை என்றும் தெளிவுபடுத்தினார் உள்ளாட்சி தேர்தலை சந்திக்க அஇஅதிமுக தயாராக இருப்பதாக கூறினார் தமிழகஅரசு உயர்கல்வித்துறைக்கு முக்கியத்துவம் அளித்து செயல்படுவதால் மாணாக்கர் உரிய வேலை வாய்ப்பை பெற்று வருவதாக முதலமைச்சர் தெரிவித்தார் குறுவை பாசனத்திற்கு மேட்டூர் அணை திறப்பு குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் இயற்கை ஒத்துழைத்தால் மேட்டுர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார்

அழகிரி நீட் தேர்வு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் மாநில அரசின் கருத்துக்களுக்கு எதிராக காங்கிரஸ் செயல்படாது என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு

அழகிரி தெரிவித்துள்ளார்

உள்ளாட்சி தேர்தலை திட்டமிட்டு தாமதப்படுத்துவதாக தமிழக அரசை அவர் குறை கூறினார்

போனி புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை நேரில் பார்வையிடுகிறார்

ஒடிஸாவில் மறுசீரமைப்புப்பணிகள் முழுவிச்சில் நடைபெற்று வருகின்றன

இதனிடையே கொல்கத்தா விமானநிலையம் சீரமைக்கப்பட்டதை அடுத்து விமான போக்குவரத்து தொடங்கியுள்ளது இருப்பினும் அஸாம் மாநிலம் போர்ஜன் விமான நிலையம் மழையால் பாதிக்கப்பட்டதையடுத்து விமான போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது பூரியில் இரண்டு வாரத்திற்கு புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சமைத்த உணவு பொருட்கள் வழங்கப்படும் என்று ஒடிஸா முதலமைச்சர் திரு நவீன் பட்நாயக் தெரிவித்துள்ளார் புவனேஸ்வர் விமான நிலையத்தில் விமான சேவைகள் சீரமைக்கப்பட்டு வருகிறது புவனேஸ்வர் வழியாக இயங்கும் பல்வேறு தொலைதூர விரைவு ரயில்கள் இயங்கத் தொடங்கியுள்ளது புவனேஸ்வரில் மட்டும் இன்றைய நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது இருப்பினும் புவனேஸ்வர் பூரி கட்டக் நகரங்களில் மின்சாரம் மற்றும் குடிநீர் விநியோகம் தடைபட்டுள்ளது இயல்பு வாழ்க்கை படிப்படியாக திரும்புவதாக எமது செய்கியாளர் தெரிவிக்கிறார்

திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் கோவை சூலூர் தொகுதிக்குட்பட்ட இருகூரில் வாக்கு சேகரித்தார் தாத்துக்குட தேர்தல் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் வாக்காளர்களுக்கு ரொக்கம் மற்றும் பரிசுப் பொருட்கள் வழங்கப்படுவதை தடுக்கும்வகையில் அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபடவேண்டுமென மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

காங்கிரஸ் கட்சியின் திரு ராகுல் காந்தி திருமதி சோனியாகாந்தி மத்திய உள்துறை அமைச்சர் திரு

இதனிடையே ஜம்முகாஷ்மீர் அனந்த்நாக் மக்களவை தொகுதியில் மாவட்ட பிஜேபி துணைத்தலைவர் குலாம் முஹமது மிர் இன்று நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தார் இந்த தாக்குதலுக்கு எந்த தீவிரவாத அமைப்பும் இதுவரை பொறுப்பேற்கவில்லை

பிரதமர் திரு

ஜம்முகாஷ்மீர் மாநிலத்தில் அவர் கட்சிக்கு ஆற்றிய பணிகள் என்றும் நினைவு கூறத்தக்கது என்று குறிப்பிட்ட பிரதமர் இந்தியாவில் வன்முறைக்கு இடம் ஏதுமில்லை என்று உறுதிபடக் கூறினார்

உலகளவில் இந்தியாவின் புகழ் பெருமளவில் அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு

மாநிலம் பெஹோதியில் உத்திரப்பிரதேச தேர்தல் கூட்டத்தில் உரையாற்றியஅவர் துல்லிய தாக்குதலின்போது உலகம் முழுவதும் இந்தியாவிற்கு ஆதரவு அளித்ததாக பெருமிதம் தெரிவித்தார் அண்மையில் மகுத் ஆஸார் சர்வதேச தீவிரவாதியாக அறிவிக்கப்பட்டது இந்தியாவிற்கு கிடைத்த மிகச்சிறந்த தூதரக வெற்றி என்றும் பிரதமர் கூறினார் நாட்டில் ஊழல் பெருமளவு குறைக்கப்பட்டது பிஜேபி அரசின் சாதனை என்று எடுத்துரைத்த பிரதமர் மத்திய அரசின் தூய்மை இயக்கம் அனைவருக்கும் வீட்டு வசதி திட்டம் போன்றவை குறித்து உலகளவில் பேசப்பட்டு வருவதாக கூறினார் தொடர்ந்து பிரதமர் மத்தியப்பிரதேசத்தின் சாஹர் குவாலியர் ஆகிய இடங்களில் நடைபெறும் பேரணியில் இன்று உரையாற்றுகிறார் பிஜேபி தேசிய தலைவர் திரு அமீத்ஷா ஹரியானா மற்றும் பஞ்சாபில் வாக்கு சேகரிக்கிறார்

இதையொட்டி சென்னையில் நடைபெறும் வணிகர் சங்க மாநாட்டில் மாநிலம் முழுவதிலுமிருந்து பல்லாயிரக்கணக்கான சில்லறை விற்பனை வணிகர்கள் பெருமளவில் பங்கேற்றுள்ளனர் வணிகர்களின் ஒற்றுறையை வலியுறுத்தும்வகையில் காஞ்சிபுரத்தில் இன்று நடைபெற்ற பேரணியிலும் ஏராளமானோர் பங்கேற்றனர்

உதகையில் நீலகிரி மலை ரயில் குறித்த ஓவியம் மற்றும் புகைப்பட கண்காட்சியை சென்னை இணைப்பு தொழிற்சாலையின் முதன்மை பொறியாளர் திரு

எல்